ரோமில் நடைபெறும் இத்தாலியன் ஓபன் டென்னிஸ் சாம்பியன்ஷிப் போட்டியின் அரையிறுதி ஆட்டத்திற்கு செர்பியாவின் நோவாக் ஜோகோவிச் முன்னேறியுள்ளார்

நாளைய வாக்குப்பதிவில் பிரதம் திரு நரேந்திரமோடி வாரணாசி தொகுதியில் போட்டியிடுகிறார் அமைச்சர்கள் திரு மனோஜ் சின்ஹா திரு ஹர்சிம்ஸரத் கவுர் பாகல் திரு ஹர்தீப்சிங் பூரி ஆகியோரும் களத்தில் உள்ளனர் கிரண்கா் சன்னிடியோல் ரவிகிஷன் உள்ளிட்ட நடிகர்கள் பிஜேபி சார்பிலும் சத்ருகன் சின்ஹா காங்கிரஸ் சார்பிலும் நாளைய தேர்தலை சந்திக்கின்றனர்

வையம்பட்டி நத்தமேடு உள்ளிட்ட வாக்குச்சாவடிகளில் பொதுமக்கள் அச்சமின்றி வாக்களிப்பதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளதாக மாவட்ட காவல் துறை தெரிவித்துள்ளது

வாக்கு எண்ணிக்கை நிலவரங்களை துல்லியமாகவும் உடனுக்குடனும் மக்களுக்கு தெரிவிக்க அகில இந்திய வானொலி அனைத்து ஏற்பாடுகளையும் செய்துள்ளது

பாரதீய ஜனதா கட்சி கூட்டணியில் இல்லாத இதர கட்சிகளுடன் நடைபெறும் இக்கூட்டத்தில் தேர்தலுக்கு பிந்தைய அரசியல் நிலைப்பாடு வாக்கு எண்ணிக்கை நிலவரங்கள் குறித்து விவாதிக்கப்படும் சமாஜ் வாடி கட்சியின் திரு

மாயாவதி திமுக தலைவர் திரு

க ஸ்டாலின் உள்ளிட்டோருக்கு காங்கிரஸ் அழைப்பு விடுத்துள்ளது

ராகுல்காந்தியை புதுதில்லியில் இன்று சந்தித்து ஆலோசனை மேற்கொண்டார் பிஜேபிக்கு எதிராக கூட்டணி உருவாக்குவது குறித்த முதல்கட்ட ஆலோசனைகள் இவர்களிடையே நடைபெற்றதாக செய்திகள் தெரிவிக்கின்றன

இதையொட்டி குடியரசு தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் குடியரசு துணை தலைவர் திரு வெங்கையா நாயுடு உள்ளிட்டோர் நாட்டு மக்களுக்கு தங்களது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டுள்ளனர் குடியரசுத்தலைவர் விடுத்துள்ள செய்தியில் அகிம்சை அமைதி இரக்கம் மற்றும் மனித சேவை உள்ளிட்டவற்றை வலியுறுத்தும் புத்தபிராணின் கோட்பாடுகளைப் பின்பற்றி நாகரிகமான சமுதாயத்தை உறுதி செய்வோம் என கூறியுள்ளார் குடியரசுத் துணை தலைவர் தமது வாழ்த்துச் செய்தியில் ஒற்றுமை அன்பு அமைதி ஆகிய மாண்புகளை பின்பற்றி புத்தபிராண் வாழ்ந்து காட்டிய பாதையில் மக்கள் தங்கள் வாழ்க்கையை நெறிப்படுத்திக்கொள்ள வேண்டும் என அறிவுறுத்தியுள்ளார்

சென்னையில் இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தில்லி ஜவஹர்லால்நேரு பல்கலைகழகத்தில் முதுநிலை ஆங்கிலம் இறுதியாண்டு பயின்ற வேலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த மாணவர் ரிஷி ஜோஷ்வா தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவத்திற்கு கண்டனம் தெரிவித்துள்ள அவர் அவரது பெற்றோருக்கு தமது இரங்கலையும் தெரிவித்துக் கொண்டுள்ளார் தமிழக மாணவர்களால் தில்லி மாணாக்கரின் வாய்ப்புகள் பறிக்கப்படுவதாக வெளியாகும் விஷமப்பிரச்சாரத்தை தடுத்து பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என கேட்டுக்கொண்டுள்ளார்

வாக்கு எண்ணிக்கையின் போது கடைபிடிக்க வேண்டிய வழிமுறைகள் குறித்து இதில் விளக்கமளிக்கப்பட்டது

கிருஷ்ணகிரி அரசு பொறியியல் கல்லூரியில் தொலைதூர பி

உதகையில் நடைபெற்று வரும் ஐந்து நாள் மலர்க்காட்சியின் இரண்டாம் நாளான இன்று ஏராளமான சுற்றுலாப் பயணிகள் மலர்அலங்காரங்கள் கொய் மலர் காய்கறி சிற்பங்களை ஆர்வத்துடன் பார்வையிட்டு வருகின்றனர் குறிப்பாக மலர்களால் உருவாக்கப்பட்ட நாடாளுமன்ற கட்டடம் அருவி உள்ளிட்டவை பார்வையாளர்களை பெரிதும் கவர்ந்தது